மேகதாது அணை பிரச்னை தொடர்பாக மாநிலங்ளவையிலிருந்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர்

சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் அதிநவீன மார்பக பரிசோதனை மையத்தை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

சிட்னி கிரிக்கெட் டெஸ்டில் ஆஸ்திரேலியாவிற்கு எதிராக இந்தியா வலுவான நிலையில் உள்ளது

அவை இன்று கூடியதும் சட்டப்பேரவை தலைவர் திரு

அதனை தொடர்ந்து முன்னாள் பிரதமர் அடல்பிஹாரி வாஜ்பேய் முன்னாள் ஆளுநர் பீஷ்ம நாராயண்சிங் மக்களவை முன்னாள் தலைவர் சோம்நாத் சாட்டர்ஜி புகழ்பெற்ற தொல்லியல் அறிஞர் ஐராவதம் மகாதேவன் நெல் ஜெயராமன் குறைந்த மருத்துவ சேவை வழங்கிய மருத்துவர் ஜெயசந்திரன் கஜா புயலால் கட்டண உயிரிழந்தோர் ஆகியோருக்கு இரங்கல் தீர்மானத்தையும் அவர் வாசித்தார் அதனை தொடர்ந்து துணை முதலமைச்சரும் அவை முன்னவருமான திரு ஓ பன்னீர்செல்வம் நடப்பு சட்டபேரவை உறுப்பினர் ஏ கே போஸ் முன்னாள் முதலமைச்சரும் நடப்பு சட்டப்பேரவை உறுப்பினருமான கலைஞர் கருணாநிதி ஆகியோரின் மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கும் தீர்மானத்தை முன்மொழிந்து பேசினார்

திமுக சார்பில் பேசிய சட்டமன்ற எதிர்கட்சி துணை தலைவர் திரு துரைமுருகன் சுதந்திர தினத்தன்று அனைத்து மாநில முதலமைச்சர்களும் தேசிய கொடியை ஏற்றும் உரிமையை பெற்றுத்தந்தவர் கலைஞர் கருணாநிதி என்று புகழாரம் சூட்டினார் தமிழ்மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து பெற்றுதந்த கருணாநிதி தேசிய அரசியலில் மிகப்பெரிய பங்களிப்பையும் சிறந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தியவர் என்றார் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திரு கே ஆர் ராமசாமி பேசுகையில் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் சமத்துவபுரம் சென்னைக்கு மெட்ரோ ரயில் சேவை என எண்ணற்ற சிறந்த திட்டங்களை ஏற்படுத்தியவர் கருணாநிதி என்று கூறினார்

பின்னர் பேசிய முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி இந்தி தினிப்பிற்கு எதிரான போராட்டத்தில் இளம் வயதிலேயே தம்மை ஈடுபடுத்திக் கொண்டவர் என்று நினவை கூர்ந்தார் அரசியல் இலக்கியம் என பல்வேறு தளங்கள் வாயிலாக சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் அயராது பாடுபட்டவர் கருணாநிதி என்றார் நாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு முதல் தற்போதைய பிரதமர் திரு நரேந்திரமோடி வரை அனைத்து பிரதமர்களையும் கண்டு அவர்களோடு உழைத்த தலைவர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் கருணாநிதி என்று புகழாரம் சூட்டினார்

இதற்கு பதிலளித்த அவை தலைவர் திரு வெங்கையா நாயுடு மக்களவை பிரச்னையை மாநிலங்களவையில் எழுப்பக்கூடாது என்று குறிப்பிட்டார்

ஊட்டச்சத்து குறைபாடு போன்ற சமூக நலம் சார்ந்த பிரச்னைகளுக்கு விஞ்ஞானிகள் புதுமையான உத்திகளை கண்டறிய வேண்டும் என்று வலியுறுத்தினார் பொக்ரான் அணுகுண்டு சோதனையின் போது முன்னாள் பிரதமர் அடல்பிஹாரி வாஜ்பேய் ஆற்றியஉரை அவரது சிறந்த அறிவியல் புலமையை வெளிப்படுத்தியதாக சுட்டிக்காட்டினார் இம்மாநாட்டில் பல்வேறு நாடுகளிலிருந்து விஞ்ஞானிகள் மற்றும் மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் பங்கேற்று வருகின்றனர் ம் ம் ம் ம் ம விஜயபாஸ்கர் சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவக்கல்லூரி மருத்துவமனையில் கே எம் சி மார்பக பரிசோதனை மையத்தை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் இன்று திறந்துவைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் நாட்டிலேயே முதன்முறையாக மார்பக பரிசோதனை மற்றும் சிகிச்சைக்கு தேவையான அனைத்து சேவைகளும் ஒரே குடையின்கீழ் கிடைத்திடும் வகையில் இம்மையம் அமைக்கப்பட்டுள்ளது என்றார் நான்கரைகோடிருபாய் மதிப்பிலான இம்மையத்தில் அதிநவீன சிகிச்சைகளுக்கு வகை செய்யப்பட்டுள்ள தோடு முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டத்தின்கீழ் கட்டணமில்லாமல் சிகிச்சை வழங்கப்படுவதாக குறிப்பிட்டார்

இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் டாக்டர் நிலோ பர் க பில் திருமதி வி எம் ராஜலட்சுமி திருமதி எஸ் வளர்மதி உள்ளிட்டோர் கலந்துகொண்டு இந்த பரிசோதனை மையத்தை பார்வையிட்டனர்

இது தொடர்பாக நீதிபதிகள் ரஞ்சன் கோகோய் எஸ் கே கவுல் அடங்கிய அமர்வு பிறப்பித்த உத்தரவில் அனைத்து வயது பெண்களும் சபரிமலை கோவிலுக்குள் செல்ல உச்சநீதிமன்றம் விதித்த தீர்ப்பை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்கள் மீது விசாரணை நடைபெறும்போது அவமதிப்பு வழக்கும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று தெரிவித்தது முன்னதாக சபரிமலை கோவிலுக்குள் பெண்கள் நுழைந்ததால் அதன் புனிதம் கெட்டுவிட்டதாக தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டது உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிரானது என்று வழக்கறிஞர் வாதிட்டார்

சிவகங்கையில் உள்ள வேலு நாச்சியார் மணிமண்டபத்தில் மாநில கதர் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பாஸ்கரன் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஜெயகாந்தன் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஜெயசந்திரன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்

மீனவர்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் மத்திய மாநில உளவு போலீசார் அக்கடற்பகுதியில் முகாமிட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த படகில் மீன்பிடி வலை மண்ணெண்ணெய் கேன் எஞ்சின் போன்றவை கைப்பற்றப்பட்டுள்ளது

கலைமாமணி விருதுபெற்ற இவர் மதுரை வானொலி நிலையத்தில் நிலைய கலைஞராக பணியாற்றி உள்ளார்